பிரதமர் திரு

மத்திய உள்துறை அமைச்சர் திரு

மீன்வள பல்கலைகழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான தர வரிசை பட்டியலை மீன்வளத்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு

இஸ்ரோ உதவியுடன் பூட்டான் நாட்டின் செயற்கைகோள் அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்துவதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் எடுத்துரைத்தார்

பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

அமித்ஷா துவக்கிவைக்கிறார்

அமித்ஷா பிஜேபி நிர்வாகிகளுடன் நாளை மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார்

எதிர்கட்சிகளோ அரசியல் கட்சியினரோ பெற்றோரோ யாரும் கோரிக்கை வைக்காத நிலையில் முதலமைச்சாின் சிந்தனையால் இந்த ஒதுக்கீடு பெறப்பட்டிருப்பதாக அவர் மகிழச்சி தெரிவித்துள்ளார் இதன்மூலம் அரசு பள்ளி மாணாக்கரின் கனவு நிறைவேறியிருப்பதாகவும் இதை எந்த காலத்திலும் மாற்ற முடியாது எனவும் கூறினார் இதனிடையே அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ இடம் கிடைத்துள்ள கரூர் அரசு பள்ளி மாணவருக்கு இதற்கான கட்டணம் செலுத்த இயலாத நிலையில் அம்மாணவனின் மருத்துவ படிப்பிற்கான செலவை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் திரு

ராமதாஸ் மருத்துவ பாட பிரிவில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைத்துள்ள மாணாக்கருக்கான கட்டண செலவை அரசு ஏற்க வேண்டும் என்று பா ம க நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளா்

தூத்துக்குடியை சோ்ந்த மாணவர் ப

தங்கமணி இன்று வழங்கினார்

மத்திய ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமருடன் காணொலி மூலம் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படும் என்றார்

கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தெற்கு திட்டங்குளத்தை சோ்ந்த ராணுவ வீரர் கருப்பசாமி நேற்று லடாக் பகுதியில் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அன்னாரது குடும்பத்தினரை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் தமிழக அரசின் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியை அவரது குடும்பத்திற்கு வழங்கியதோடு குழந்தைகளின் கல்வி செலவை அரசே அஏற்கும் என்று அமைச்சர் கூறியுள்ளார்

கந்தசஸ்டி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவிலில் கந்த சஸ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரஸம்ஹாரம் கடற்கரையில் இன்றுமாலை நடைபெறுகிறது

டென்னிஸ் லண்டனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் ரவுண்ட் ராபின் பிரிவில் இன்று செர்பியாவின் நோவாக் ஜோக்கோவிச் ஜெர்மனியின் அலெக்ஸாண்டர் ஸவ்ரவை எதிர்கொள்கிறார்